பணிகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார் வேளாண் மசோதாக்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு

கருத்து தான் அஇஅதிமுகவின் இறுதியான கருத்து என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

வழங்கப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார்

அணியை வென்றது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவுள்ள முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் கலந்துரையாடவுள்ளார் தமிழகத்தில் பொருளாதார மேம்பாட்டுக்காக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் சி ரெங்கராஜன் தலைமையிலான உயர்மட்டக் குழுவின் பரிந்துரைகளை அரசு கவனத்தில் கொள்ளும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அந்தக் கருத்துக்களை அரசு உரிய முறையில் பரிசீலித்து மாநிலத்தின் பொருளாதாரம் மேம்பாடு அடைவதற்கும் வளர்ச்சியை நோக்கிச் செல்வதற்கும் பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வேளாண் துறை மசோதாக்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள கருத்து தான் அஇஅதிமுகவின் இறுதியான கருத்து என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு

ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இம்மசோதாவின் சில பிரிவுகளை எதிர்த்து அஇஅதிமுக உறுப்பினர் திரு

பாலசுப்பிரமணியம் பேசியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்டதற்கு மூத்தவர்கள் இடம்பெற்றுள்ள அவையாக மாநிலங்களவை திகழ்வதாகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சில கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தாலும் அது அஇஅதிமுகவின் கருத்தாக அமையாது என்று கூறினார் நடப்பாண்டு தட்கல் முறையில் கூடுதலாக விவசாயத்திற்கான இலவச மின் இணை்பு வழங்கப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் நாமக்கல் மாவட்டத்தில் நாள்தோறும் நுற்றுக்கும் மேற்பட்டோர் நோய்த் தொற்றால் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் உள்ளதாகவும் அவர் கூறினார்

வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஊர்திகள் நடமாடும் மருத்துவமனையைப் போல் அனைத்து வசதிகளும் உள்ளடக்கியதாக உள்ளது என்று கூறினார்

மருத்துவர்களும் செவிலியர்களும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுவதாக நோய்த் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் தெரிவித்தனர்

செகண்ட்ஸ் கர்நாடகாவிலிருந்து காவிரியில் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் அருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்

ரெங்கநாதன் தெரிவித்துள்ளார்

ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தேர்வுக்கு முன்பு நடத்தப்பட்ட மாதிரி இணையவழி தேர்வின்போது பல்வேறு இடர்பாடுகளை மாணவர்கள் எதிர்கொண்டதாகவும் அசல் தேர்வு நடத்தப்படும்போது தொழில்நுட்பக் கோளாறுகள் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மாநிலங்களவையில் நேற்று முன்தினம் அவையின் துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் க்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களின் பொறுப்பின்மையை காட்டுவதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு இழுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியின் செயல் வெட்கக்கேடானது என்றும் தெரிவித்துள்ளார் வேளாண் துறை சீர்திருத்தம் தொடர்பான மசோதாக்கள் நிறைவேறக் கூடாது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் திட்டமாக இருந்தது என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் விஷயத்தில் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாகவும் அரசியல் உள்நோக்கத்துடன் நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்நிலையில் மாநிலங்களவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள எட்டு உறுப்பினர்கள் நேற்று நாள் முழுவதும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி அடிகளின் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரை முள்கூட்டியே முடித்துக் கொள்வது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மசோதாக்களை அரசு அவசர அவசரமாக நிறைவேற்றவில்லை என்று கூறினார்

இரண்டு மசோதாக்கள் மட்டுமே நிலுவையில் இருப்பதாகவும் அவர் கூறினார் விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிகம் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியுள்ள போதிலும் விளைபொருட்களை மின்னனு சந்தை மூலமாக விவசாயிகள் விற்பதற்கு பயன்படும் இ நாம் வலைதள சேவை தொடரும் என்று வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுவதை அடுத்து சில விளக்கங்களை அவர் அளித்துள்ளார் நாடுமுழுவதும் உள்ள கொள்முதல் சந்தைகள் தொடரும் என்றும் மின்னனு முறையில் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்மூலம் விவசாயிகளின் நேரம் மிச்சமாவதோடு வர்த்தகத்தில் வெளிப்படைத்தன்மையும் நிகழும் என்று அவர் கூறியுள்ளார் விவசாயிகள் விலை உறுதி ஒப்பந்தம் மற்றும் பண்ணை சேவைகள் மசோதா அமல்படுத்தப்பட்டால் பெருநிறுவனங்கள் தான் ஆதாயம் அடையும் என்ற கருத்தும் தவறானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதில் ஏற்படும் சில பிரச்சினைகளுக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் எழாது என்றும் உள்ளூர் அளவில் குறைதீர்ப்பு மன்றங்கள் மூலமாகவே அவற்றுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் பொதுத்துறை வங்கிகளில் வாராக்கடன் அதிகரித்ததற்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசே காரணம் என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது வங்கி திவால் மசோதா மீது நேற்று மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அக்கட்சி உறுப்பினர்கள் வாராக்கடனை வசூலிக்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைக்கு பலன் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார்

ஆக்ஸிஜன் வாயுவை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு பர்மிட் அவசியம் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் மத்திய அரசு அறிவித்த கடனுதவி திட்டங்களால் தென்னை நார் தொழில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர்

நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நேற்று மேலும் சில தடைகளை விதித்துள்ளது

ஐஐஉ குவஹாத்தி பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலிக் காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார்

இத்தாலி ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு பட்டத்தை செர்பியாவின் நோவோக் ஜோக்கோவிச் வென்றார்